இவர்களுக்கு மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள் மூலம் மறுவாழ்வு அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் போடோலாந் பிராந்திய கவுன்சில் சம்பந்தப்பட்ட அனைவருடனும் கலந்து ஆலோசித்து புதிய வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்தும் என்று பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார்

ஒட்டுமொத்த வடகிழக்குப் பகுதிக்கும் புதிய விடியல் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் குடியுரிமை திருத்தச்சட்டம் காரணமாக வெளிநபர்கள் யாரும் அஸ்ஸாமிலும் மற்ற வடகிழக்கு மாநிலங்களிலும் குடியேறாமல் பார்த்துக்கொள்ளப்படும் என்று பிரதமர் உறுதியளித்தார் வெளிநபர்கள் குடியேறுவார்கள் என்று வதந்திகள் பரப்பப்படுவதாகவும் இதனை நம்ப வேண்டாம் என்றும் அவர் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் அஸ்ஸாம் முதலமைச்சர் திரு சர்பானந் சோனாவால் மற்றும் மாநில அமைச்சர்கள் கலந்துகொண்டனர் அஸ்ஸாமில் அமைதியை ஏற்படுத்த பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட முயற்சிகளின் சான்றாக போடோ அமைதி ஒப்பந்தம் உள்ளது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் திரு நரேந்திர மோடியின் அரசு புதிய நம்பிக்கைகளின் அடையாளமாக உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நாளை சென்னையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மத்திய பட்ஜெட் குறித்து பல்வேறு துறைகளின் நிபுணர்கள் மற்றும் தொழில்துறை பிரதிநிதிகளை சந்தித்து பேசவுள்ளார் காலையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் வர்த்தக சங்கங்கள் தொழில் வர்த்தக கூட்டமைப்புகள் வங்கி மற்றும் காப்பீட்டுத் துறை பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடும் அமைச்சர் பிற்பகலில் பொருளாதார நிபுணர்கள் பேராசிரியர்கள் பல்துறை நிபுணர்களிடையே உரையாற்றுவார் நாடாளுமன்ற மக்களவையில் ஆளும் பிஜேபி உறுப்பினர்களுக்கும் எதிர்க்கட்சியான காங்கிரஸ் உறுப்பினர்களுக்கும் இடையே ஏற்பட்ட கூச்சல் குழப்பம் காரணமாகஅவை நடவடிக்கைகள் இன்ற நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன முன்னதாக கேள்விநேரத்தின்போது திரு ராகுல்காந்தி எழுப்பிய கேள்விக்கு மத்திய ககாதாரத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் பதிலளிப்பதற்குமுன் பிரதமருக்கு எதிராக திரு ராகுல்காந்தி பேசியது பற்றிய அறிக்கை ஒன்றை வாசித்தார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த காங்கிரஸ் உறுப்பினர்கள் அவைத்தலைவரின் இருக்கை அருகே சென்று முழக்கங்களை எழுப்பினர் ஒரு சிலர் அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தனை நோக்கி சென்றனர் பிஜேபி உறுப்பினர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தினர் இதையடுத்து அவை நடவடிக்கைகளை பிற்பகல் ஒரு மணி வரை ஒத்திவைப்பதாக மக்களவைத் தலைவர் திரு ஒம் பிர்லா அறிவித்தார் பின்னர் அவை கூடியபோது அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தனை நோக்கி சென்ற காங்கிரஸ் உறுப்பினர் திரு மாணிக்தாகூரை அவையிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் அவர் மன்னிப்புகோர வேண்டும் என்றும் பிஜேபி உறுப்பினர்கள் கோரினர் இதையடுத்து ஏற்பட்ட கூச்சல் குழப்பத்தால் பிற்பகல் இரண்டு மணிவரை ஒத்திவைக்கப்பட்டு பின்னர் அவை கூடியபோதும் நிலைமை சீரடையாததால் நாள் முழுவதும் நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டன

ஒருவார காலம் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்று பல்வேறு போட்டிகளில் வெற்றிபெற்றவர்களுக்கு தமிழக துணை முதலமைச்சர் திரு ஒபன்னீர்செல்வம் பரிசுகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் பழங்குடியின மக்களுக்கு மத்திய அரசு செயல்படுத்திவரும் திட்டங்களை பயன்படுத்திக்கொள்ள வேண்டும் என்றும் தீய சக்திகளின் தூண்டுதலுக்கு ஆளாகி தவறான பாதையில் சென்றுவிடக்கூடாது என்றார்

பழங்குடியின மக்களின் பாதுகாப்பு அரணாக விளங்கி பழங்குடியின இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் கழுதாயத்தில் முன்னேற்றம் அடையச் செய்ய மத்திய அரக சிறப்புடன் செயலாற்றி வருகிறது என்றம் இந்த நல்ல நோத்திலேயே நான் கட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன்

மதுப்பழக்கத்தால் ஏற்படும் தீமைகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த ஆண்டுதோறும் ஐந்து கோடி ரூபாய் வரை செலவு செய்யப்படுவதாக மாநில மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு பி தங்கமணி தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற அமைச்சர் ஆறு கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய சாலைப்பணிகளை தொடங்கிவைத்து அரசு கட்டிடங்களை திறந்துவைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பூரண மதுவிலக்கு என்பது அரசின் கொள்கை என்பதால் இதுவரை ஆயிரம் மதுக்கடைகள் மூடப்பட்டுள்ளன என்றார் நாமக்கல்லில் புதிதாக அமையவிருக்கும் அரசு மருத்துவக்கல்லூரிக்கு விரைவில் அடிக்கல் நாட்டப்படும் என்றும் அவர் கூறினார் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் பேரறிவாளன் கருணை மனு மீது சுட்டப்படி முடிவெடுக்க தமிழக ஆளுநருக்கு அதிகாரம் உள்ளது என்று மத்திய அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பேரறிவாளன் உட்பட ஏழு பேரை விடுதலை செய்ய தமிழக அரசு தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனப்ப்பட்ட பின்னரும் அதன்மீது இதுவரை நடவடிக்கை எடுக்காததால் தம்மை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி விடுதலை செய்ய உத்தரவிடக்கோரி நளினி தாக்கல் செய்த மனு மீது இன்று விசாரணை நடைபெற்றது இந்த மனு விசாரணைக்கு உகந்தது அல்ல என்றும் இதனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் மத்திய அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து

நாட்டிலேயே முதல் முறையாக விருதுநகர் மாவட்டத்தில் இறந்தவர்களின் ஆதார் அட்டைகளை திரும்ப சேகரிக்கும் சோதனை முயற்சி நடைபெறுவதாக இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் துணை இயக்குனர் திரு சந்தான கோபால் தெரிவித்துள்ளார்

இதையொட்டி மதுரையில் அவரது உருவச்சிலைக்கு மாநில அமைச்சர் திரு செல்லூர் கே ராஜு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்

சிவகங்கை மாவட்ட அரசு மருத்துவக்கல்லூரி மருத்துவமனையில் கொரோனா வைரஸ் சிறப்பு சிகிச்சைப்பிரிவு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கல்லூரியின் தலைவர் திரு ரத்னவேல் தெரிவித்துள்ளார் திருவள்ளுர் மாவட்டம் ஆவடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கொரோனா வைரஸ் நோய் தொற்றிலிருந்து தடுப்பதற்கான வழிமுறைகள் குறித்து மாணவிகளுக்கு ஆட்சியர் திருமதி மகேஸ்வரி ரவிக்குமார் உறுதிமொழி செய்துவைத்தார் நாகையில் கடலோர பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சியின்போது துறைமுகத்திற்குள் நுழைய முயன்ற ஏழு பேரை கடலோர பாதுகாப்புக்குழும் போலீசார் கைது செய்தனர் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் தேசிய அளவிலான மெய்நிகர் போட்டிகளை துணைவேந்தர் திரு குழந்தைவேல் தொடங்கிவைத்தார் திருவாரூர் மாவட்டம் வடுவூர் கோதண்டராமர் கோவில் கும்பாபிஷேகம் இன்று விமரிசையாக நடைபெற்றது கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் நிறுவிய சத்தியஞான சபையில் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது

இந்தப்போட்டி இந்திய நேரப்படி காலை ஏழரை மணிக்கு தொடங்கும்